கொரோனா தொற்றுக்கு இந்திய மருத்துவ ஆய்வுக் கழகம் பரிந்துரைத்துள்ள ஆன்டிஜென் பரிசோதனை முறை விரைவில் நடைமுறை படுத்தப்படும் என்று முதலமைச்சர் நாராயணசாமி தெரிவித்துள்ளார்

தொற்று உறுதிசெய்யப் பட்டுள்ளதாக சுகாதாரத்துறை அமைச்சர் திரு மல்லாடி கிருஷ்ணராவ் தெரிவித்துள்ளார் சமூக ஊடகங்களில் தவறான தகவல்களை பரப்புவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று காரைக்கால் மாவட்ட ஆட்சித் தலைவர் திரு அர்ஜுன் ஷர்மா எச்சரித்துள்ளார்

நரேந்திர மோடி தமது டுவிட்டர் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார் அன்றைய கால கட்டத்தில் இந்திய ஜனநாயகத்தை காக்கும் போராட்டத்தில் ஏராளமானோர் பல்வேறு இன்னல்களுக்கு ஆளானதாகவும் அவர்களது தியாகத்தை தாம் வணங்குவதோடு அதை நாட்டு மக்கள் இன்றைக்கும் மறக்க மாட்டார்கள் என்றும் பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார்

கொரோனா பரவல் அச்சம் காரணமாக இந்த முடிவிற்கு பெற்றோர்கள் எதிர்ப்பு தெரிவித்து உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருந்தனர்

நாராயணசாமி தெரிவித்துள்ளார்

மல்லாடி கிருஷ்ணராவ் தெரிவித்துள்ளார்

ஏனாம் பகுதியில் ஒரு சிறுவனும் மாஹேயில் ஒருவரும் ஏற்கனவே கொரோனா வைரஸ் பாதிப்பிற்காக சிகிச்சையில் உள்ளதாக தெரிவித்தார்

இதன் காரணமாக கதிர்காமம் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நோயாளிகளை அரசு பொது மருத்துவமனைக்கு மாற்றம் செய்துள்ளதாகவும் நாளை முதல் கதிர்காமத்தில் புறநோயாளிகள் சிகிச்சைப் பிரிவு செயல்படாது என்றும் அவர் தெரிவித்தார் கொரோனா வைரஸ் தொற்று அதிகரித்து வரும் சூழ்நிலையில் மக்களின் உயிரை காப்பாற்றுவதற்காக மாநிலத்தின் வருமானத்தைப் பற்றி கவலைப்படாமல் கடைகளின் நேரத்தை குறைப்பதான முடிவை அரசு எடுத்துள்ளதாகவும் இதற்கு மக்கள் முழு ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார் தற்போதைய கொரோனா நிலவரம் காரணமாக சுகாதாரத்துறைக்கு அதிகப்படியான நிதி தேவைப்படுவதாகவும குறித்த அறிக்கையை முதலமைச்சரிடம் கொடுத்துள்ளதாகவும் அவரும் அது தேவையான நிதி ஒதுக்கி தரப்படும் என உறுதி அளித்துள்ளதாகவும் திரு மல்லாடி கிருஷ்ணாராவ் கூறினார் டாக்டர் கிரண்பேடி புதுச்சேரிமக்கள் அனைவரும் ஆரோக்கிய சேது செயலியை மொபைல் போனில் பதிவிறக்கம் செய்து கொரோனா தொற்றில் இருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று துணைநிலை ஆளுநர் டாக்டர் கிரண்பேடி வேண்டுகோள் விடுத்துள்ளார் மாஹேயில் வாடகை காரில் பயணம் செய்த ஒருவருக்கு சக பயணிகளிடம் இருந்து கொரோனா தொற்று ஏற்பட்டுள்ளதாகவும் அந்த நபர் மொபைலில் ஆரோக்கிய சேவை செயலியை வைத்திருந்தால் அவருக்கு எச்சரிக்கை தகவல் கிடைத்திருக்கும் என்றும் மாஹே மண்டல நிர்வாகி திரு அமன் ஷர்மா சுட்டிக்காட்டியுள்ளதாக துணைநிலை ஆளுநர் டாக்டர் கிரண்பேடி தெரிவித்துள்ளார்

புதுச்சேரியில் கொரோனா வைரஸ் அறிகுறியுடன் சிகிச்சைக்கு வருபவர்கள் குறித்த விவரங்களை தனியார் மருத்துவமனை மற்றும் மருத்துவ கல்லூரிகள் அரசுக்கு தெரிவிக்க வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் டாக்டர் அருண் உத்தரவிட்டுள்ளார் அன்பழகன் புதுச்சேரியில் மீனவர்களுக்கு தடைக்கால நிவாரண உதவி கிடைப்பதில் துணைநிலை ஆளுநர் டாக்டர் கிரண்பேடி தடையாக இருப்பதாக கூறி அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் துணை நிலை ஆளுநர் மாளிகை முன்பு சட்டமன்ற அதிமுக குழுத்தலைவர் திரு அன்பழகன் தலைமையில் அக்கட்சியை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் கறுப்பு கொடி ஏந்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது பேசிய திரு அன்பழகன் இந்தியா முழுவதும் மீன்பிடி தடைக்கால நிவாரண உதவியை அந்தந்த மாநில அரசுகள் வழங்கிவிட்ட நிலையில் புதுச்சேரி அரசின் முரண்பட்ட நிர்வாகத்தால் இதுவரை வழங்கப்படவில்லை என்றும் இது மீனவர்களை வஞ்சிக்கும் செயல் என்றும் கூறினார்

அர்ஜுன் ஷர்மா காரைக்கால் மாவட்டத்தில் சமுக ஊடகங்கள் மூலம் கொரோனா குறித்து தவறான தகவல் பரப்பியவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சித் தலைவர் திரு அர்ஜுன் ஷர்மா கூறினார் இது போன்று வதந்திகளை பரப்புவோர் மீது கைது உள்ளிட்ட கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் எச்சரித்தார் இது குறித்து இன்று செய்தியாளர்களை சந்தித்த அவர் மேலும் கூறுகையில்

ஆதர்ஷ் தெரிவித்துள்ளார் காரைக்கால் அண்ணாநகரைச் சேர்ந்த வயதான பெண்மணி ஒருவர் அளித்த புகாரைத் தொடர்ந்து அதன் மீது நடத்தப்பட்ட கள விசாரணையில் புகார் உண்மை என்று தெரியவந்ததை அடுத்து சொத்துக்களை மீட்டு அந்த பெண்மணி மகள் முறைகேடாக எழுதி பெற்ற விடுதலைப் பத்திரம் ரத்து செய்யப்பட்டதாக திரு